மேம்பாட்டுத் திட்டங்களை தொடங்கி வைத்ததுடன் மேலும் பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார்

புரண்டதில் ஏழு பேர் உயிரிழந்தார்கள்

மீட்பு பணிகள் முழு வீச்சில் நடக்கிறது

துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு அறிவுறுத்தியுள்ளார்

ஸ்மிருதி மந்தானா முதலிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இனி விரிவான செய்திகள் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் பனிபிரதேசமான லேஹ் பகுதியில் ஏராளமான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியதுடன் புதிய திட்டங்களையும் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்தாா்

ஒன்பது மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட நீாமின் நிலையத்தையும் தத்தாங் என்ற கிராமம் அருகே தொடங்கி வைத்தார்

லடாக் பகுதியில் முதன்முறையாக தொடங்கப்படும் பல்கலைகழகத்தையும் பிரதமா் தொடங்கிவைத்தாா் லேஹ் கா்கில் லூப்ரா டராஸ் உள்ளிட்ட மலை உச்சிபகுதிகளிலுள்ள கல்லூரிகளை இந்தப் பல்கலைக்கழகம் இணைக்கிறது இதுதவிர வடாக்கில் மலையேறும் சுற்றுலா பயணிகளுக்கான புதிய திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சிகளில்பேசிய பிரதமா் பிலாஸ்பூர் மணாலி லேஹ் பகுதிகள் ரயில் பாதையால் இணைக்கப்படும்போது தில்லி லேஹ் ரயில் மார்க்க தூரம் பெருமளவு குறையும் என்றும் இதன்மூலம் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தாா்

இன்று மாலை பிரதமா் ஜம்மு மற்றும் ஸ்ரீநகரில் பலவேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளாா்

விஜய்பூரில் பிரதமர் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றவுள்ளார் பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் இடையே மேற்குவங்கம் அசாம் மாநிலங்களில் அமைந்துள்ள எல்லைப்பகுதி நவீன தொழில்நுட்டம் மூலம் பாதுகாப்பாக மூடப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சள் திரு ராஜ்நாத் சிங் அறிவித்துள்ளார் மேற்குவங்க மாநிலம் அலிபுர்துவார் மாவட்டத்தில் கூட்டத்தில் பேசிய அவர் இந்த நடவடிக்கை மூலம் வெளிநாடுகளிலிருந்து ஊடுருவலும் கடத்தலும் தடுக்கப்படுவதுடன் எல்லையோரக் குற்றங்கள் களையப்பட்டு நாட்டில் பாதுகாப்பும் மக்களின் ஜனநாயக உரிமையும் உறுதிசெய்யப்படும் என்றார் மேற்குவங்கத்தில் நடக்கும் அரசியல் வன்முறைகளை அந்த மாநில திரிணாமுல் காங்கிரஸ் அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என்று அவர் எச்சித்தார் கூச்பிஹார் மாவட்டத்தில் பேசிய அவர் அழகான தங்க பங்களாவாக திகழ்ந்த மேற்குவங்கத்தின் கண்ணியத்தையும் பெருமையையும் திரிணாமுல் காங்கிரஸ் குலைத்துவிட்டது என்றும் ஜனநாயகம் அழிவு பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார் அரசியல் என்பது வெறும் ஆட்சி அமைப்ப்தற்கான ஒன்று மட்டுமல்ல ஒரு நாட்டையே நிர்மாணிக்கும் சக்தி கொண்டது என்றும் கூறினார் மத்திய புலனாய்பு பிரிவு சிபிஐயின் புதிய இயக்குநராக திரு ரிஷி குமார் கக்லா நியமிக்கப்பட்டுள்ளார்

பிரதமர் தலைமையிலான உயர்நிலைக்குழு அவரது நியமனத்துக்கு அங்கீகாரம் அளித்தது மத்திய பிரதேச மாநில டிஜிபியாக பதவி வகித்த அவா் தற்போது அந்த மாநில காவல்துறை வீட்டுவசதி கழகத்தின் தலைவராக இருக்கிறார் தற்போது இடைக்காலமாக இயக்குநர் பொறுப்பு வகிக்கும் திரு நாகேஸ்வர ராவ் அவர்களிடமிருந்து இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் சிபிஐ இயக்குநராக இருந்த திருஅலோக்குமார் வாமாவுக்கு எதிராக அந்த அமைப்பின் சிறப்பு இயக்குநர் திரு ராஜேஷ் அஸ்தானா ஊழல் புகார் கூறியதன் காரணமாக திரு வர்மா பதவியை ராஜினாமா செய்தார்

சென்னையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒ பள்ளீர் செல்வம் மற்றம் அமைச்சர்கள் சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் பலரும் மரியாதை செலுத்தினா்கள் அண்ணா பிற்நத ஊரான காஞ்சிபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு பொன்னையா மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவா்களும் மரியாதை செலுத்தினாா்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக திரு கே எஸ் அழகிரி நியமிக்கப்பட்டுள்ளாா்

அவருடன் மாநில காங்கிரஸ் செயல் தலைவர்களாக சட்டமன்ற உறுப்பினர் திரு எச் வசந்தகுமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கே ஜெயக்குமார் மற்றும் விஷ்னு பிரசாத் மயூரா ஜெயக்குமார் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர்

உடனடியாக மீட்பு பணிகள் தொடங்கி முழு வீச்சில் நடந்துவருகின்றன தேசிய பேரிடர் மேலாண்மை குழு உடனடியாக அங்கு விரைந்திருப்பதாக கிழக்குமத்திய ரயில்வேயின் தலைமை தொடர்பு மேலாளர் திரு ராஜேஷ் குமார் தெரிவித்துள்ளார்

விபத்து விவரத்தை அறிய தனி தொலைபேசிய எண்களையும் அது வெளியிட்டுள்ளது இந்த விபத்து குறித்து கவலை தெிவித்த பிரதமா் திரு மோடி உயிரிழந்தோா் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை வெளியிட்டுள்ளார் பேரிடர் மேலாண்மைக் குழுவும் உள்ளூர் மீட்புக் குழுவும் எல்லாவிதமான உதவிகளையும் அளிப்பதாக பிரதமர் கூறியிருக்கிறார் பீகா் முதலமைச்சா் திரு நிதிஷ்குமாரும் தமது ஆழ்நத இரங்கலை தெிவிப்பதுடன் காயமடைந்தோா் விரைவில ்குண்மடைய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்

அரசுக்கும் மக்களுக்கும் இடையே பாலமாக செயல்பட்டு மக்களுக்கு சமூக நீதி மறுக்கப்படாமல் பாதுகாக்கும் கடமையயும் ஊடகங்கள் மேற்கொள்ளவேண்டும் என்று குடியரசு துனைத் தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார் கேரள மாநிலத்தில் நேற்று கொல்லம் பத்திரிகை கிளப் பின் பொன்விழா கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்து அவர் பேசினார்

சமுதாயத்திற்கு தீமை பயக்கும் அம்சங்களை எதிர்த்து போராடுவது கடந்த காலத்தில் ஊடகங்களின் முக்கிய பணியாக இருந்தது என்றும் இப்போது அந்த நிலைமை மாறிவிட்டது என்றும் அவர் கூறினார் செய்திகளோடு கருத்துக்களையும் இணைத்துக்கொள்வது இன்றைய நவீன இதழியலின் அம்சமாக உள்ளது என்றும் அவர் கூறினார் பரபரப்பாள செய்திகள் காசு வாங்கிகொண்டு போடும் செய்திகள் பாரபட்சமான செய்திகள் மற்றும் போலிச்செய்திகள் என்று கூறிய திரு வெங்கையா நாயுடு இதழியலின் அடிப்படை பன்புகளை ஒருபோதும் இழக்கக்கூடாது என்று கூறினார் வருடாந்திர உத்பாநோத்சவ் விழாவை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நாளை தொடங்கி வைக்கிறார் இதையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள மொஹல் கார்டன் வரும் புதன்கிழமை முதல் மார்ச் மாதம் பத்தாம் தேதி வரை காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை பொதுமக்கள் வருகைக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும்

அங்குள்ள ஆன்மீக தோட்டம் மூலிகை பண்ணை போன்சாய் தோட்டம் இசைத் தோட்டம் ஆகியவற்றையும் மக்கள் பார்க்கலாம் மகளிருக்காள ஐ சி சி ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஸ்மிருதி மந்தானா முதலிடம் பெற்றுள்ளார்

நியுசிலாந்திற்கு எதிராக நடைபெற்ற ஒருநாள் போட்டி தொடரில் ஸ்மிருதி மந்தானா முக்கிய பங்கு வகித்தார்